ராம் நாத் கோவிந்த் தலைமையில் நாட்டு மக்கள் அரசியல் சாசனத்தின் முன்னுரையை வாசித்தனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் பல்வேறு அரசுத் துறையினர் ஒருங்கிணைந்து புயல் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

ராம்நாத் கோவிந்த் அரசியல் சாசனத்தின் முன்னுரையை வாசித்து நாடு முழுவதும் அரசியல் சாசனத்தின் முன்னுரையை வாசிக்கும் நிகழ்வுகளுக்கு தலைமை ஏற்றார் அரசியல் சாசனத்தின் முன்னுரையை தொலைக்காட்சி நேரலையில் குடியரசுத் தலைவரால் வாசிக்க நாடு முழுவதும் மக்கள் இதில் இணைந்து கொண்டனர் குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலை வளாகத்தில் நடைபெற்ற சட்டமியற்றும் அமைப்புகளின் தலைவர்களுக்கு இடையிலான அகில இந்திய மாநாட்டிலும் குடியரசுத் தலைவரால் வாசிக்கப்பட்ட அரசியல் சாசனத்தின் முன்னுரை நேரலையாக திரையிடப்பட்டது

தனி இறையாண்மை கொண்ட உலகின் பல்வேறு நாடுகளில் இந்தியாவின் அரசியல் சாசனம் தான் எழுத்து வடிவிலான மிக நீண்ட அரசியல் அமைப்பு சட்டம் என்பதும் குறிப்பிடத் தக்கது மோடி மாநாடு தீவரவாதத்தை இந்தியா தற்போது புதிய கொள்கைகளின் அடிப்படையில் எதிர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்தியாவின் அரசியல் சாசனத்தில் மக்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப் பட்டுள்ளதாகவும் கடமைகளை முறையாக நிறைவேற்றினால் உரிமைகள் தானாக கிடைக்கும் என்பதே மகாத்மா காந்தியின் நம்பிக்கை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

நரேந்திர மோடி இன்று புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான உலக முதலீட்டாளர் மாநாடு மற்றும் கண்காட்சியை காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைக்கிறார்

மழை நீரை வெளியேற்றும் பணிகளில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் முழுஅளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வருவாய் மின்சாரம் பொதுப்பணி உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த களப் பணியாளர்கள் புயலால் சரிந்த மரங்களை அப்புறப்படுத்தி சாலைகள் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளை சரிப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் நிவாரணப் பணிகளில் சடுபடுத்தப்பட்டனர் கடலோர கிராமங்களில் மீன்பிடி படகுகளுக்கு பெரிய அளவில் சேதங்கள் இல்லை என்றும் தாழ்வான பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஏற்கனவே நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டதால் புதுச்சேரியில் புயலால் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நிவாரண முகாம்களில் தங்கி உள்ளவர்களுக்கு உணவுப் பொட்டலங்களும் வழங்கப்படுகின்றன புயல் பற்றிய அரசின் எச்சரிக்கை தகவல்களை முழுமையாக பின்பற்றிய புதுச்சேரி மக்களுக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சேதங்களை மதிப்பிடும் பணிகளும் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசிடம் உதவி கோரப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

புயல் சேதம் குறித்து நிர்வாகம் மேற்கொண்ட மாவட்ட மதிப்பீட்டில் உயிர்ச்சேதமோ அல்லது பெரிய அளவிலான வேறு சேதங்களோ இல்லை என தெரியவந்திருப்பதால் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று கடலூரில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு நிவாரண மற்றும் மீட்பு பணிகளை முடுக்கி விட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முன்னதாக புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற தமிழக முதலமைச்சரை புதுச்சேரி எல்லையில் அஇஅதிமுக வினர் வரவேற்றனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் பல்வேறு அரசுத் துறையினர் ஒருங்கிணைந்து புயல் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனா்